எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திரமோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளாா் வெளிமாநில தொழிலாளர்களை ஊர்களுக்கு அவர்களது சொந்த அனுப்புவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்ச் கூறியுள்ளார்

நடமாடும் அதிநவீன எக்ஸ் ரே கருவி பொருத்தப்பட்ட வாகனங்களை முதலமைச்சள் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரா்களுக்கு வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசியின் அளவு குறைக்கப்படமாட்டாது என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி மாநில முதலமைச்சா்களுடன் காணொலி வாயிலாக இன்று நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சி தமிழகத்திற்காள ஜி எஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறும் கேட்டுக் கொண்டார் மருத்துவ உபகரணங்கள் பாதுகாப்பு சாதனங்களை கொள்முதல் செய்ய ஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாநில மின் தொகுப்புக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்டவும் நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளாா்

எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் தெரிவித்தார் தமிழகத்தில் தங்கியுள்ள வெளி மாநில தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலுடன் ரயில் மூலம் அவரவர் மாநிலங்களுக்கு படிப்படியாக அனுப்பி அவைக்க அளைத்து வகையாள ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எனவே அதுவரை வெளிமாநில தொழிலாளர்கள் முகாம்களிலேயே தங்கி இருக்குமாறு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுவரை ஒன்பதாயிரம் வெளி மாநில தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலுடன் எட்டு ரயில்களில் அவரவர் மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்ச் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் மீதமுள்ள வெளிமாநிலங்களில் இருந்து ஒப்புதல் கிடைக்கப் பெற்றவுடன் அம்மாநில தொழிலாள்களும் ஒருமாத காலத்திற்குள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நோயாளிகளின் இருப்பிடத்திற்கே சென்று எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு மருத்துவர்கள் தரிதமாக அதன் முடிவுகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் நோக்கில் இந்த எக்ஸ்ரே வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஆஸ்துமா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்கள் தொழில் சார்ந்த நுரையீரல் நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என்று இன்று வெளியான மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களில் தங்கியுள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது செனந்த ஊர்களுக்கு பேருந்துகள் ஷ்ராமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா கடிதம் அனுப்பியுள்ளார் நேற்று மாநில தலைமைச் செயலாளா்கள் மற்றும் சுகாதாரச் செயலா்களுடன் மத்திய அமைச்சரவை செயலர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறித்தும் அவர் இக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சாலை வழியாகவும் ரயில் தண்டவாளங்கள் வாயிலாகவும் நடந்து வருவது கவலைக்குரியது என்றும் ஆபத்தானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சாலை வழியாகவும் தண்டவாளங்கள் வழியாகவும் அவர்கள் நடந்து வருவதை முற்றிலும் கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அத்தகையவர்களை அரசு முகாம்களில் தங்கவைத்து பின்னர் அனுப்பலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர்களுக்கு தேவைப்படும் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கூடுதலாக ரயில்களை இயக்கும்வரை ஒவ்வொரு தொழிலாளா்களையும் பாதுகாப்பதற்கு அரசுகள் ஒருங்கிணைந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார்

வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

காமராஜ் தெரிவித்துள்ளாா்

காமராஜ் கூறினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குறைந்த அளவு தொழிலாளங்களுடன் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் முகக்கவச பாதுகாப்புடனும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தொழிலாளர்கள் பணியாற்ற வேண்டுமென மாநில ஊரக தொழில்துறை அமைச்ச் திரு பெஞ்சமின் கேட்டுக் கொண்டுள்ளார்

பெஞ்சமின் இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசினார்

தேசிய தொழில்நுட்ப நாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அறிவியல் தொழில்நட்ப ரீதியாக நாட்டின் சுயசா்பு தன்மையை வலுப்படுத்தும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவரும் அனைவருக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் வளா்ச்சிக்காகவும் பயனுள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகளை தரும் அனைத்து விஞ்ஞானிகளையும் நாட்டு மக்கள் போற்றுவதாக கூறியுள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளா்களிடம் இதனை தெரிவித்த சுகாதாரத்துறை இணைச் செயலா் திரு